முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை பிடித்துச் சென்றனர்

தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக தமிழக அரசும் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் பதில் அளிக்க தேசிய பசுமை தீர்வாயம் இன்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

இந்தோனேஷியன் ஓப்பன் பேட்மிட்டன் போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் பி

பிரனாயும் முன்னேறியுள்ளனர்

எடப்பாடி கே

சட்டப்பேரவையில் இன்று இதுதொடர்பாக எதிர்கட்சித்தலைவர் திரு

இப்பிரச்சினையில் பேசிய திரு

ஸ்டாலின் உச்சநீதிமன்ற முன்னதாக தீர்ப்பிற்கு முரணாக காவல்துறை தலைவர் நியமனம் அமைந்துள்ளது என்றும் எனவே புதிய காவல்துறை தலைவரை நியமிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

போர்ட்பிளேரில் இன்று டாக்டர்

அம்பேத்கர் தொழில்நுட்ப கல்விக்கழகத்தில் உரையாற்றிய அவர் நாட்டின் எதிர்காலம் இளைஞர்களின் கையில் இருப்பதாக குறிப்பிட்டா் குடியரசு துணைத்தலைவர் போர்ட்பிளேரில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார்

இந்த ஆணையத்தின் தலைவர் நீதிபதி ஜாவத் ரஹீம் தலைமையிலான அமர்வு தனியார் நிறுவனத்தின் மனு மீது விசாரணை மேற்கொள்வது தொடர்பாக மாநில அரசு உரிய அறிக்கையை தாக்கல் செய்யவும் அனுமதி வழங்கியுள்ளது இந்த தனியார் நிறுவனம் நிபந்தனைகளை பின்பற்றாததால் நிறுவனத்தை புதுப்பிப்பதற்கான மனுவை மாசு கட்டுபபாட்டு வாரியம் தள்ளுபடி செய்தததோடு அதனை நிரந்தரமாக மூடும் உத்தரவை மாநில அரசு கடந்த மே மாதம் பிறப்பித்தது இதனையடுத்து தமிழக அரசின் முடிவு முறையற்றது சட்டத்திற்கு புறம்பானது என்று கூறி நீர் சட்டத்தின்படி ஸ்டெர்லைட் ஆலையை செயல்பட அனுமதி அளிக்க வேண்டும் என்று வேதாந்தா நிறுவனம் கோரியுள்ளது தேசிய சுகாதார முகமை மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டத்தின்கீழ் மற்றும் தனியார் மருத்துவமனைகளை சுகாதார காப்பீட்டின் பொது க்ப் கொண்டுவருவதற்கான நடவடிக்கைகளை தேசிய சுகாதார முகமை தொடங்கியுள்ளது

தேசிய சுகாதார முகமையின் நிர்வாக தலைவர் டாக்டர்

மண்வள அட்டைகளின் பரிந்துரையின் அடிப்படையில் மட்டுமே விவசாயிகள் உரங்களை விற்பனை முனைய கருவிமூலம் பெற்றுக்கொள்ளும் திட்டமும் செயல்படுத்தப்படும் என்றார்

இந்த ரயில் செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் கோவில்பட்டி ஆகிய இடங்களில் நின்று செல்லும்

அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது

பிரனாயும் தகுதி பெற்றுள்ளனர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பி வி

மற்றொரு ஆட்டத்தில் சாய்னா நேவால் இன்று சமீர் வர்மாவை எதிர்கொள்கிறார்

நாளை நடைபெறும் ஆட்டங்களில் உருகுவே பிரான்ஸையும் பிரேஸில் பெல்ஜியத்தையும் எதிர்கொள்கின்றன